செல்கிறார்

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஒடிசாவில் உலகப் புகழ் பெற்ற பூரி ரதயாத்திரை இன்று தொடங்குகிறது

லார்ட்சில் நடைபெற உள்ளது

ஒபன் பேட்மிண்டன் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி

சிந்து இன்று பங்கேற்கிறார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று உத்தரப்பிரதேசம் செல்கிறார்

இதனை தொடர்ந்து வாரணாசியில் மின்சார ரயில் போக்குவரத்து மற்றும் எரிவாயு வினியோகத்திற்கான திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் நவீன நகர திட்டத்தின்கீழ் பல்வேறு சாலை திட்டப் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் பின்னர் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார் நாளை மிர்சுபூர் செல்லும் அவர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வளர்ச்சித் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் அரசு முறை பயணமாக பங்களாதேஷ் சென்றள்ள மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன் பேச்சு நடத்த உள்ளார் இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம் பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா பங்களாதேஷ் உள்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் பேச்சுகளும் நாளை நடைபெற உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் பிஜேபி தலைவர் திரு

இந்த கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உள்ளனர் ரஷ்யாவுடனான ஏவுகணை ஒப்பந்தத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று பாதுனப்பு அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஷ்யாவுடன் பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதை சுட்டிக்காட்டினாா் இது அமெரிக்கா விதித்த தடை என்றும் ஜநா சட்டத்திற்குட்பட்டது அல்ல என்றும் அமைச்ச் தெளிவுப்படுத்தினார் இதன் காரணமாக ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இன்று பஹ்ரைன் செல்கிறார் மனமாவில் இரண்டு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் உயர்நிலை கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் அங்குள்ள நீதிமன்ற வளாக கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்து வைக்க உள்ளார் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளினாிடையேயும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உரையாற்ற உள்ளார் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தடுப்பூசி திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை கள்ப்பிணி பெண்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட சுகாதார நலப்பணிகள் துணை இயக்குநர் திரு

ஒன்பது நாட்கள் நடைபெற உள்ள இந்த திருவிழாவிற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனைபொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர் ஜம்முவில் இருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்று புதிதாக அமர்நாத் யாத்திரையை தொடங்கினர்

பிரதமர் திரு

இதில் இடம்பெற வேண்டிய அம்சுங்கள் குறித்த பொதுமக்கள் தங்கள் கருத்துகளை தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமின் கைபேசி செயலி மற்றும் இணையதளத்தில் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துகளை பதிவு செய்யலாம் என்று மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இதனைபொட்டி பிரதமா் திரு

நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் காணப்படும் குறைபாடுகளை களைவதற்கு நீதிமன்றத்திற்கு உதவிடுமாறு மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு வேனுகோபாலை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது அமெிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் திரு

உதம்பூர் மருத்துவமனையில் காயமடைந்த இராணுவ வீரருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிராவில் நேற்றிரவு நில அதிர்வு உணரப்பட்டது தானே மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இது உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்திய நேரப்படி இரவு ஏழரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது நாளை நடைபெற உள்ள இறுதியாட்டத்தில் பிரான்ஸ் குரேஷியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலையில் உள்ளது மூன்றாவது மற்றும் இறுதிப்போட்டி வரும் செவ்வாய்க்கிழமை லீட்சில் நடைபெற உள்ளது

செக்குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் தங்கப்பதக்கம் வென்றார் உலக ஜூனியர் தடகள போட்டியின் இந்தியாவின் ஹீமா தாஸ் தங்கப்பதக்கம் வென்ற தருணம் மறக்க முடியாதது என்று பிரதமர் கூறியுள்ளார்